நாடாளுமன்றட்பினர்கள் அவைகண்ணியத்தையும் பாரம்பரியத்தையும் காக்கவேண்டியதுகடமைஎன்றுபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

இதேபோல் ஐக்கிய ஐனதாதளஉறுப்பினர் திருராஜீவ் ரஞ்சன் சிங்கும் பாராட்டுத் தெரிவித்தார்

இதேகருத்தைபிஜேபிஉறுப்பினர் திருஜெக்தாம்பிகாபாலும் தெரிவித்தார்

இச்சம்பவம் குறித்துசுதந்திரமானவிசாரணைநடத்தப்படவேண்டும் என்றுமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிஉறுப்பினர் திரு ஏ எம் ஆரிஃப் வலியுறுத்தினார்

பின்னர் அவைகூடியதும் மீண்டும் இதேசூழ்நிலைநீடித்ததால்

இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர்

மின்னணு வங்கிவர்த்தகம் தொடர்பாகஅதிகஅளவு புகார்கள் கடன் அட்டை பெறப்பட்டுள்ளதாககூறப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா இயக்கத்தைஅடிப்படையாகக் கொண்டுதாக்கல் செய்யப்பட்டுள்ளமத்தியபட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு இதுவரை இல்வாதஅளவுக்குஅதிகநிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டுள்ளது

மியான்மர் நாட்டில் நடைபெற்றுவரும் ராணுவஆட்சிக்குஎதிராகபோராட்டங்கள் தொடர்ந்துநடைபெற்றுவருகின்றன கடந்த மூன்றுநாட்களாகநடைபெற்றுவரும் போராட்டம் நாட்டின் தலைநகர் யாங்குன் முதல் கரென் மாகாணம்வரைபரவியுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் அதிகாரத்திலிருந்தரானுவஆட்சிஅகற்றப்படவேண்டும் என்றும் கைதுசெய்யப்பட்டுள்ளதிருமதி ஆங் சான் சூகிஉள்ளிட்டதலைவர்களைவிடுவிக்கவேண்டும் என்றும் போராட்டங்கள் நடைபெற்றுவருகின்றன இப்போராட்டத்தில் அரசுணழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கிடையேயானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் கடைசிநாள் ஆட்டம் இன்றுநடைபெறவுள்ளது

சுப்மான் கில் புஜாரா ஆகியோர் களத்தில் உள்ளனர்

ஆஸ்திரேலியஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியவீரர் சுமித் நாகல் லிதவேனியாவின் ரிச்சர்டுபெரன்கிஸ் ஐ எதிர்கொள்கிறார் ஐஎஸ்எல் கால்பந்துபோட்டியில் பெங்களூருஅணி இன்றுமோகள் பகான் அணியைஎதிர்கொள்கிறது மும்பை கோவாஅணிகளுக்கிடையேநேற்றுநடைபெற்றஆட்டம் டிராவில் முடிவடைந்தது